பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்று கொண்டாடப்பட்டது

ஆறு மணிக்கு தொடங்கியதாக உயர்கல்வித்துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளாா்

கள்வதேச இளையோர் திறன் நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இணையதளம் வாயிலான மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த நோய் தொற்று நமது பணிக் கலாச்சாரத்தையும் மாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இளையோ்கள் னலத்திற்கு ஏற்றார்போல் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் திறன் என்பது தனித்துவம் வாய்ந்தது என்றும் காலத்தால் அழியாது என்றும் அவர் கூறினார் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதில் இளையோர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

இன்று கிருஷ்ணகிரியில் இநத நோய் தொற்று தொடர்பாகவும் வளர்ச்சித் திட்டப் பனிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

முன்னதாக மகளிர் சுய உதவிக்குழுவினர் தொழிலதிபர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்றும் அவர் கூறினார் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டாா் இந்த நோய் தொற்று பாதிப்பிலிருந்து முதியவர்களை பாதுகாப்பதற்காக சோதனை அடிப்படையில் பி சி ஜி தடுப்பு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

இந்த சோதனை முயற்சியை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழமத்தின் கீழ் இபங்கும் தேசிய னசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வெகு விரைவில் தொடங்க உள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மதுரை மாவட்டத்தில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தீவிர ஊரடங்கு தளா்த்தப்பட்ட போதிலும் பொதுமக்கள் அரசின் நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

கல்வி வளர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்பட்ட இந்நாளையொட்டி முலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக காமராஜர் ஆற்றிய பணிகளை எடுத்துரைத்துள்ளார் முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்ததாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மாநில அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாநில அமைச்சள்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் திரு கடம்பூர் ராஜூ ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காமராஜரின் பிறந்த தினத்தையொட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் பெருந்தலைவரின் பெருமைகளை இன்றைய தலைமுறை அறிய பேசுவோம் என்று கூறியுள்ளார் விருதுநகில் காமராஜர் வாழ்ந்த இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் அரசு பள்ளி மாணவர்ளுக்கான விலையில்லா புததகங்கள் ஒரு வார காலத்திற்குள் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையள் தெரிவித்துள்ளாா் ஈரோடு மாவட்டம் வெள்ளாளப்பாளையத்தில் பல்வேறு திட்டப்பனிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாள்களிடம் அவர் பேசினார்

மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் சுழக வலைதளத்தில் சா்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் சின்னகள்ளிப்பட்டியில் புதிய தடுப்பணைக்கு மாநில அமைச்ச் திரு எம் சி சம்பத்தடன் இணைந்து அடிக்கல் நாட்டிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இதபோன்ற கருத்துக்களை பதிவிடுவது கண்டனத்தக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் புதிய தடுப்பணை பற்றி குறிப்பிட்ட அவர் இதன் மூலம் ஒரு லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கூறினாா் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவடடங்களின் வளாச்சிக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தாா்